சீன தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு வீரர்களின் வீரதீரமிக்க துணிச்சலான செயல்பாட்டை நாடு என்றும் நினைவில் கொள்ளும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திருராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்கும் இந்த காணொலி கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சினை நிலைமை குறித்து பிரதமா் எடுத்துரைப்பாா் என தெரிகிறது

இத்தகைய வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் நம்நாடு என்றுமே மறக்காது என்று கூறியுள்ள திரு

நம்நாட்டின் இத்தகைய வீரத்திருமகன்களை நினைத்து நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார் இந்நிலையில் இந்திய சீன எல்லையில் பதற்ற நிலைமை குறித்து அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் இன்று டெல்லியில் மீண்டும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் தொடர்ந்து எல்லையில் பாதுகாப்பை அதிகரிக்க உத்தரவிட்ட அவர் முப்படைகள் தயார்நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தினார் முன்னதாக பிரதமரிடம் நேற்றிரவு இதுகுறித்து ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் முப்படை தளபதிகளுடன் இன்று கலந்துரையாடுவது முக்கியத்துவம் பெறுகிறது

அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவரது உடல் கடுக்கலூர் எடுத்துச்செல்லப்படுகிறது இறுதி அஞ்சலிக்கு பின்னா் இன்றிரவு அவரது இறுதிச்சடங்கு நடைபெறும் என தெரிகிறது முன்னதாக அன்னாரது குடும்பத்தினரை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீர ராகவராவ் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்

நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சென்னையில் கோவிட் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா ஒழிப்பின் அடுத்தக்கட்ட செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சருடன் பிரதமர் முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என தெரிகிறது

இது தொலைக்காட்சி உள்ளிட்ட டிஜிட்டல் ஒளிபரப்புகள் மூலம் அன்றுகாலை ஆறரை மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும்

கோவிட் தொற்று சூழலில் மன அழுத்தம் இல்லாத நிலையை பராமரிக்க யோகாவின் அவசியத்தை யோகா வல்லுநர் டாக்டர்

இந்த உத்தரவை பிறப்பித்துள்ள நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமா்வு இதுகுறீத்து அரசு தலையிட்டு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது

எடப்பாடி கே பழனிசாமி தமிழ்நாடு தனியார்துறை வேலை இணையம் என்ற இணையதளத்தை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று காணொலி மூலம் துவக்கி வைத்தார்

நேர்காணல் பணி நியமனம் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் இணையம் மூலமாகவே நடைபெற உள்ளது

மணியன் வாய்ஸ் காவிரி தண்ணீர் கடைமடை பகுதிவரை வந்து சேரும் வகையில் அனைத்து பகுதிகளிலும் வாய்க்கால்கள் முழுமையாக தூர் வாரப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணி நூல்துறை அமைச்சர் திரு ஓ

இதையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அரசு சார்பில் அவரது திருவுருவச்சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு